புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று காரைக்காலில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை நேரில் ஆராய்ந்தார் புதுச்சேரியில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியதாக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப் பட்டுள்ளது

பிரதமரின் ஏழைகள் நலத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சலுகை திட்டம் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு இடம் பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட உடனடித் தேவையுள்ள அனைத்து ஏழைகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார்

மகளிர் சுய உதவிக் குழுவினர் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள பெண்கள் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பெண்கள் மற்றும் ஏழை மாற்றுத் திறனாளிகளுக்கும் உதவிகள் வழங்கப்படும்

ஹர்ஷ்வர்தன் கொரோனா வைரசை தடுக்கும் பணிகளில் முன்னின்று ஈடுபட்டு வரும் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் இணை மருத்துவ பணியாளர்களிடம் எவரும் தவறாக நடந்து கொள்ள வேண்டாம் என மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் நோய் அச்சம் காரணமாகவே சிலர் இப்படி நடந்து கொள்கின்ற போதிலும் இது சமூகத்தின் மீது கறையாகவே படிந்து விடும் என்று செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

முப்படைகளின் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் பாதுகாப்புத் துறைச் செயலர் டாக்டர் அஜய்குமார் தலைமை ராணுவ தளபதி ஜென்ரல் நரவானே கடற்படைத் தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் விமானப்படைத் தலைவர் ஏர்சீப் மார்ஷல்ஈ ஆர்கேஎஸ் பதாரியா உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

ராகுல் கொரோனா வைரஸ் நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள உதவித் திட்டம் சரியான திசையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறி உள்ளார் விவசாயிகள் தொழிலாளர்கள் பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு நாடு கடமைப் பட்டுள்ளதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் நாரா காரைக்கால் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று காரைக்காலில் கொரோன வைரஸ் நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ண ராவ்நலத்துறை அமைச்சர் திரு கந்தமசாமி வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜெயமூர்த்தி திரு திருமுருகன் திரு அசனா திருமதி கீதா ஆனந்தன் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மகேஷ்குமார் பன்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் காரைக்கால் அரசுப் பொது மருத்துவமனைக்கு நேரில் பார்வையிட்டனர்

எம்எல்ஏ வழக்கு புதுச்சேரியில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டுகளின் பேரில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப் பட்டுள்ளது

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் அபாயத்தை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு அளிப்பதால் ஊரடங்கு விதிமுறைகளின் அமலாக்கத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஐஜி திரு சுரேந்திர யாதவ் மேற்கொண்ட கள வந்திருப்பதாகவும் அத்தியாவசிய சேவைகளுடன் தொடர்புடைய ஆட்கள் மற்றும் வாகனங்களே சாலைகளில் நடமாடி வருவதாகவும் துணை நிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் எம்எல்ஏ வழக்கு சேர்க்கை இதற்கிடையே புதுச்சேரியில் ஊரடங்கு அமலாக்கம் காரணமாக சாலைகள் பெரும்பாலும் வெறிச்சோடி கிடந்த நிலையில் இன்று பால் பழங்கள் மற்றும் காய்கறி கடைகள் திறந்து இருந்தன மக்கள் ஒருவருக்கொருவர் விலகி இருந்து பொருட்களை வாங்கிச் செல்ல ஏதுவாக கடைகளின் முன்பாக தனித்தனியே வட்டங்கள் வரையப்பட்டு இருந்தன

மோகன்குமார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிமை வார்டு ஏற்படுத்தப் படுவதாக சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

மாநில தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் கோரி உள்ளார்

புத்தக டிரஸ்ட் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான ஊரடங்கினால் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே தங்கி இருப்பவர்கள் படிக்க ஏதுவாக பிரபலமான நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை பிடிஎப் வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புத்தக டிரஸ்ட் அனுமதி அளித்துள்ளது